பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார்

சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து சிறு வணிகர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார்

குறித்து நிபுணர்களிடம் கருத்து கேட்கப்பட்டுள்ளதாக தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு கனில் அரோரா தெரிவித்திருக்கிறார்

மூடுமாறு மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் முழு சுகாதாரத் திட்டத்திற்கான இலக்கை அடைய பெண்களின் பங்களிப்பு மிக மிக அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் ஹரியானா மாநிலம் குருகேஷத்ராவில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இளைஞர்கள் மாநாட்டில் உரையாற்றவுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரிமுறையிலிருந்து சிறு வணிகர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று மத்திய நிதியமைச்சர் கூடுதல் பொறுப்பு வகிக்கும் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார்

மத்திய அரசு பணவீக்கத்தை கட்டுக்குள் வைத்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் வரிசெலுத்துவோர் சேமிப்புத் திட்டம் மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டங்களில் முதலீடு செய்தால் அவர்களுக்கு வரிவிலக்கு கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பிரதமரின் விவசாயத் திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த ஏதுவாக அதுகுறித்த விவரங்களை மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் ரபேல் போர் விமான கொள்முதல் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக மத்தியஅமைச்சர் திருஅருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் தமது முகநால் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டு வரும் தோல்விகளை மறைக்க பிஜேபி மீதும் மத்திய அரசின் மீதும் அக்கட்சி குற்றம் சாட்டுவதாக கூறியுள்ளார் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் மூலமாக பொதுமக்களின் கோடிக்கணக்கான ருபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்றும் ஆனால் இதையெல்லாம் ஏற்காமல் காங்கிரஸ் கட்சி நாள்தோறும் புதிய புதிய பொய்களை உருவாக்கி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

சுதாகர் ரெட்ட வலியுறுத்தியுள்ளார் ஐதராபாத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விமானக் கொள்முதல் தொடர்பாக அடுத்தடுத்து சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளதால் மத்திய அரசு இதுகுறித்து விளக்கமளிக்க வேண்டுமென்று கூறியுள்ளார் இந்தப்பிரச்னை குறித்து மேலும் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மவா சீத்தாராமன் கூறியது சரியல்ல என்றும் அவர் தெரிவித்தார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீது பெரும்பாலான அரசியல் கட்சிகள் நம்பிக்கை தெரிவித்திருப்பதாக தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா கூறியிருக்கிறார் ஒரு சில கட்சிகள் உள்நோக்கத்துடன் கருத்துக்களைத் தெரிவித்து வருவதாக ஆந்திர மாநிலத் தலைநகர் அமராவதியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக செயல்படாமல் இருப்பதற்கும் மோசடி செய்வதற்கும் வேறுபாடு உள்ளது என்றும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் மோசடி நடைபெற்றதாக இதுவரை எந்த தகவலும் இல்லை என்றும் அவர் கூறினார்

அரோரா கூறினார் தமிழ்நாட்டில் விளை நிலங்கள் வழியாக உயர் மின் கோபுரங்கள் அமைக்கும் திட்டத்தை தமிழக அரசு உடன்டியாக கைவிட வேண்டுமென்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார் நேற்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டதால் நிலத்திற்கடியில் கேபிள் பதித்து மின்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டுமென்று கூறினார்

தமிழ்நாடு முழுவதும் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் மதுக்கூடங்களை உடனடியாக மூடுமாறு மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

கிருபாகரன் எஸ் எஸ் கந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது வெளிநாடுகளில் பணிபுரியச் செல்லும் இந்தியர்கள் பவர் கரண்டப்படுவதாகவும் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவதாகவும் கூறிய நீதிபதிகள் வெளிநாடுகளில் பணிபுரியும் இந்தியர்கள் எத்தனைபேர் அவர்களில் எத்தனை பேர் இந்திய அரசின் உதவியைப் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை நாளைக்குள் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர் மெட்ரோ ரயிலில் பொதுமக்கள் நான்காவது நாளாக இன்றும் இலவசமாக பயணம் செய்யலாம் என சென்னை மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது டிஎம்எஸ் வண்ணாரப்பேட்டை இடையிலான மெட்ரோ ரயில் போக்குவரத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயில் சேவையை பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் நோக்கில் கடந்த மூன்று நாட்களாக அனைத்து மார்க்கங்களிலும் இலவச பயணம் செய்யலாம் என சென்னை மெட்ரோ அறிவித்திருந்தது பொதுமக்களின் வரவேற்பு அதிக அளவில் இருப்பதால் இன்றும் இலவசமாக பயணம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

அதில் இருவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது ஒருவர் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியைச் சேர்ந்த நந்தகுமார் என்றும் மற்றொருவர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள சீனா விரும்புவதாக அதிபர் திரு டோனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார் சிரியாவில் ஐ எஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான இறுதிக்கட்ட போரில் அமெரிக்க ஆதரவுப்படைகள் ஈடுபட்டுள்ளன

நீதிமன்ற அவதாறு வழக்கில் சிபிஐ முன்னாள் இடைக்கால இயக்குநர் திரு

நாகேஸ்வரராவ் மற்றும் அவரது சட்ட ஆலோசகர் திருபாகராம் ஆகியோரின் மன்னிப்பை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றச் சென்ற உத்திரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவை தடுத்து நிறுத்தியதற்கு மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுடன் ஜம்மு கஷ்மீர் மாநில சுட்டப்பேரவைக்கும் சேர்த்து தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக பிஜேபி பொதுச் செயலாளர் திரு ராம் மாதவ் கூறியிருக்கிறார் ஷெட்யூல்டு வகுப்பு தேசிய ஆணையத்தின் துணைத்தலைவர் திரு

முருகன் நாளை மற்றாள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெறவுள்ள மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் பங்கேற்கிறார்

விளையாட்டுச் செய்திகள் தேசிய சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி நேற்று குவஹாத்தியில் தொடங்கியது இந்தப் போட்டியில் சாய்னா நேவால் பி வி சிந்து உள்ளிட்ட முன்னணி வீராங்கணைகளும் சமீர் வர்மா காஷ்பப் உள்ளிட்ட முன்னணி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர்